ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்றுசென்னை கொல்கத்தாஅணிகள் மோதுகின்றன

அவற்றில் இடைத் தேர்தல் நடத்துவதற்கானதடங்கல் நீங்கியது

எனவே சூலூர் ஏற்கனவேஅறிவிக்கப்பட்டதொகுதிகள் தவிர இடைத் தேர்தலைதிர்கொள்ளும் தொகுதிகளின் எண்ணிக்கைநான்காகஅதிகரித்தது இதற்கிடையே அண்மையில் இரு தேர்தல் ஆணையர்களும் சென்னையில் பல்வேறுஅரசியல் கட்சிபிரதிநிதிகளைசந்தித்துப் பேசியபோது இந்தநாள்குதொகுதிகளுக்கான இடைத் தேர்தலையும் மக்களவைத் தேர்தல் இறுதிக் கட்டத்திற்குஉள்ளாகவேநடத்துமாறுகோரிக்கைவிடுக்கப்பட்டது

ஆந்திரபிரதேசும் அருணாச்சலபிரதேசும் சிக்கிம் மாநிலங்களில் சுட்டப்பேரவைத் தேர்தலும் மக்களவைமுதற்கட்டத் தேர்தலோடுநடைபெறஉள்ளது அந்தசட்டப் பேரவைத் தொகுதிகளுக்கானதோதல் பிரச்சாரமும் இன்றுமாலைநிறைவடைந்தது

தமிழகத்தில் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளஆசிரியர்கள் மற்றும் அரசுஊழியர்களுக்கு அஞ்சல் வாக்கிற்கான படிவங்கள் வழங்கப்பட்டுவிட்டதாகதமிழகதலைமைத் தேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதசாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இதுவரை படிவங்கள் கிடைக்கபெறாதவர்கள் அவற்றைவரும் நாட்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்றார்

இதுதவிர முன்னாள் ராணுவத்தினர் ஊர்காவல் படையினர் ஒய்வு பெற்றகாவல்துறையினர் உள்ளிட்டோரும் தேர்தல் பணிக்குஅழைக்கப்பட்டிருப்பதாகதமிழகதலைமைத் கேர்கல் அதிகாரிதிருசத்யபிரதசாஹூ கூறினார்

முன்னாள் தலைமைத் தேர்தல் ஆணையர் திருஎன் கோபால்கவாமி பங்குபெறும் இந்நிகழ்ச்சியை தமிழகத்தில் உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் அஞ்சல் செய்யும்

அப்போதபேசியஅவர் எந்தபாகுபாடுமின்றிஅனைத்தமதத்தினரையும் அரவணைக்கும் போக்கைதிமுககடைபிடிப்பதாகக் குறிப்பிட்டாா் திமுகஆட்சிக் காலத்தின்போதுதான் தமிழகத்தில் அதிககோவில்களில் குடமுழுக்குநடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் நீட் தேர்வுக்குவிலக்குஅளிக்கப்படும் என்றுகாங்கிரஸ் கட்சிஅளித்துள்ளவாக்குறுதி நிறைவேற்றப்படும் என்றும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் நாட்டின் முன்னேற்றத்தை இலக்காகொண்டுபிஜேபிபாடுபட்டுவருவதாகஅக்கட்சியின் மாநிலதலைவர் திருமதிதமிழிசைசௌந்திரராஜன் தெரிவித்துள்ளார்

விவசாயிகள் தொழில்முனைவோர் எனஅனைத்துதரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பிஜேபி யின் தேர்தல் அறிக்கைஅமைந்துள்ளதாகஅக்கட்சியின் மூத்ததலைவரும் மத்திய இணையமைச்சருமான திருபொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் நாகர்கோவில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வாக்குறுதிகளைதமதுகட்சி நிச்சயம் நிறைவேற்றித்தரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ராமேஸ்வரத்தைசேர்ந்தநான்குமீனவர்களை இலங்கைகடற்படையினர் நேற்று இரவு கைதுசெய்துள்ளனர் அவர்களதுபடகும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கைதசெய்யப்பட்டமீனவர்கள் விசாரணைக்காங்கேசன் துறைக்குகொண்டுசெல்லப்பட்டுள்ளனர்